ஒப்பந்தங்கள் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் இன்று கையெழுத்தாகின

வகுப்புகள் எடுக்கக்கூடாது என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு

எடப்பாடி கே

ஜெர்மனி

பின்லாந்து ஜப்பான்

சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாநில தொழில்துறை அமைச்சர் திரு

பன்னீர்செல்வம் தேனியில் புதிதாக தொடங்கப்பட்ட சட்டக்கல்லூரிக்கு நிரந்தர கட்டடங்கள் கட்டுவதற்கான மதிப்பீடுகள் உள்ளிட்ட பூர்வாங்க பணிகள் குறித்து துணை முதலமைச்சர் திரு

பன்னீர்செல்வம் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று ஆலோசனை மேற்கொண்டார்

வி சண்முகம் தேனி மாவட்ட பொதுப்பணித்துறை உயர் அலுவலர்கள் இதில் பங்கேற்றனர்

மருத்துவ தேர்வாணையத்தில் பதிவு செய்த மருத்துவர்களுக்கு இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது

தேசிய நலவாழ்வு இயக்கத்தின் மூலம் சுகாதாரத்துறை இந்த நியமனத்திற்கான உத்தரவை பிறப்பித்துள்ளது

விடைத்தாள் திருத்தும் பணிகளில் ஈடுபட்டுள்ளவர்களை மதிப்பீட்டு மையங்களுக்கு அழைத்துவர சிறப்பு பேருந்து வசதிகள் மேற்கொள்ளப்பட்டன நாமக்கல் மாவட்டத்தில் காவேட்டி பட்டி ராசிபுரம் ஆகிய பகுதிகளில் உள்ள மையங்களை மாவட்ட ஆட்சித்தலைவா் திரு மெகராஜ் இன்று நேரில் ஆய்வு செய்தாா்

ராணிப்பேட்டையில் தேர்வுதாள் திருத்தும் ஒரு மையத்தை ஆட்சித்தலைவர் திருமதி

மாவட்ட கல்வி அதிகாரி மார்ஸ் விடைத்தாள் திருத்தும் பணியை நேரில் பார்வையிட்டார்

இவர்களுக்கு அனைத்து பாதுகாப்பு வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன

இக்குழுவினரின் அறிக்கையின் அடிப்படையில் பாடத்திட்டத்தை குறைப்பது குறித்து முடிவெடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் ஊரடங்கின் போது கல்வி கட்டணம் வசூலிக்கும் தனியார் பள்ளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார்

பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு கோவிட்டை கட்டுப்படுத்த திட்டமிட்டு உரிய நடவடிக்கைகளை எடுத்ததால் கோவிட் நோய் பரவல் கட்டுப்படுத்தப்பட்டிருப்பதாக கூறினார் கோவிட் தடுப்பு பணிகளில் தமிழக அரசு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக குறிப்பிட்டார் சென்னையில் கோவிட்டை கட்டுப்படுத்த மண்டல வாரியாக அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்படுவது வரவேற்கத்தக்கது என்றார்